ம த உரிமைகளை பேணிக் காக்கும் தலையாய பொறுப்பு அரசுக்கு இருப்பதாக குடியரசுத் துணைத்தலைவர் ரு

புதுச்சேரி யூ யன் பிரதேசத்தை றந்தவெளிக் க ப்பிடங்களே இல்லாத மா லமாக அறிவிக்கும் விழா கம்பன் கலை அரங்கில் நாளை நடைபெற உள்ள து

பரஸ்பர அக்கரையுள்ள பிரச்சனைகள் குறித்து விவா த்தனர் இப்பேச்சுவார்த்தைகளைத் தொடர்ந்து

தொடர்ந்து பிரதமரும் உஸ்பெக் அ பரும் இணைந்து செ யாளர் கூட்டம் ஒன்றில் பேசுகை ல் பிராந் ய அமை யை மேம்படுத்த இருநாடுகளும் உறு புண்டுள்ளதாகவும் இதற்குத் தேவையான உதவிகளை உஸ்பெக்கிஸ்தா னுக்கு வழங்கும் என்றும் பிரதமர் ருநரேந் ர மோடி கூறிஞர் உஸ்பெக்கிஸ்தான் அ பர் புதுடில்லி ல் குடியரசுத்தலைவர் ரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் துணைத்தலைவர் ருவெங்கைய நாயுடு ஆகியோரையும் சந் க்கிறார் முன்னதாக வெளியுறவு அமைச்சர் ரும க மா ஸ்வராஜ் உஸ்பெஸ்கிஸ்தான் அ பரை சந் த்து வர்த்தகம் முதலீடுகள் கல்வி புதுப்பிக்கவல்ல எரிசக் சுற்றுலா உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத் ஞர் இன்று காலை புதுடில்லி ரா டிரப பவ ல் உஸ்பெஸ்கிஸ்தான் அ பருக்கு சம்பிரதாய வரவேற்பு அளிக்கப்பட்டது உஸ்பெக் மக்களின் மன ல் இந் யா விற்கு த இடம் இருப்பதாக உஸ்பெக் அ பர் கூறிஞர் மிக வேகமாக வளர்ந்துவரும் நாடான இந் யா உலக அளவிலும் தனது பங்களிப்பை வலுப்படுத் வருவதாக அவர் தெரிவித்தார் புதுடில்லி ராஜ்காட் டில் தேசத்தந்தை மகாத்மா காந் ன் சமா ல் அவர் மலர் அஞ்சலி செலுத் ஞர் ம த உரிமைகள் என்பது எ வித பாகுபாடும் இன்றி ம தர்களாக உள்ள அனைவருக்கும் பொருந்தும் என்றும் பு தமான இந்த உறவுகளை பேணிக் காப்பது அரசின் தலையாய பொறுப்பு என்றும் குடியரசுத் துணைத்தலைவர் ரு

தேதிய ம த உரிமைகள் ஆணையம் சார்பில் புதுடில்லி ல் இன்று நடைபெற்ற சர்வதேச ம த உரிமைகள் மாநாட்டில் பேசுகை ல் அவர் இ வாறு வலியுறுத் ஞர்

மக்களிடையே ம த உரிமைகள் பற்றிய வி ப்புணர்வும் தேசிய ம த உரிமைகள் ஆணையம் மீதான நம்பிக்கையும் அ கரித்து வருவதற்கு இதுவே சான்றுகும் என்றும் அவர் குறிப்பிட்டார் தீவிரவாதத்தை றம்பட்ட முறை ல் எ ர்க்க ஒருங்கிணைந்த வலுவான நடவடிக்கைகள் அவதியம் என்று ரு

தீவிரவாததைத் தூண்டுவோர் மீது உறு யான நடவடிக்கை எடுக்க செயல் ட்டம் ஒன்றை ஐ நா மன்றம் உருவாக்கவேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் இந் யாவில் பெண்கள் சக் ன் வடிவமாகவே கருதப்படுவதைச் சுட்டிக்காட்டிய அவர் இதே அடிப்படை ல் பெண்களின் அ காரப் பங்கேற்பை உறு ப்படுத்த தருணம் வந்துவிட்டதாகக் கூறிஞர் வா ப்பு வழங்கப்பட்ட இடங்களில் எல்லாம் பெண்கள் அபார சாதனை புரிந்துவருவதாக ருவெங்கைய நாயுடு மேலும் குறிப்பிட்டார் பன்னெடுங்காலமாக இந் யா வில் லவிவரும் கூட்டுக்குடும்ப முறையை தழைக்கச் செ தல் அவசியம் என்று குடியரசுத் துணைத்தலைவர் ரு

சர்வதேச மு யோர் னத்தை ஒட்டி புதுடில்லி ல் இன்று நடைபெற்ற க ச்சி ஒன்றில் பேசிய அவர் கூட்டுக் குடும்பங்களில்தான் வயதானவர்களுக்கு பரிவும் பகிர்வும் கிடைக்கும் என்றூர் புக பெற்ற இருதய சிகிச்சை புணர் டாக்டர் வேணுகோபால் உட்பட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த மூத்த குடிமக்களுக்கு வயோஸ்ரே ட சம்மான் விருதுகளை குடியரசுத் துணைத்தலைவர் இ விழாவின்போது வழங்கினர் இவர்களின் சாதனைகளை அங்கிகரிப்பதன் மூலம் இவர்களும் மற்றவர்களும் ஊக்கம் பெற ஏதுவாகும் என்று அவர் கூறிஞர் நாட்டில் வயதானவர்களின் எண்ணிக்கை குறித்து அ காரபூர்வ கணக்கெடுப்பு ஒன்றை நடத்

மூத்த குடிமக்களுக்கு பொருளாதார கதந் ரம் மற்றும் விரிவான மருத்துவ வச களை வழங்க பல்வேறு நலத் ட்டங்களை அரசு தொடக்கி ருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மத் ய சமூகநீ மற்றும் அ கார பங்கேற்புத்துறை அமைச்சர் ருதாவர்சந்த் கெலோட் இ விழாவில் பேசுகை ல் வயதானவர்களுக்கு சக்கர நாற்காலி வழங்குவதற்கான வயோஸ்ரீ ட்டம் உட்பட பல்வேறு ட்டங்களை தமது அமைச்சகம் செயல்படுத் வருவதாகத் தெரிவித்தார்

ரிசர் வங்கி ன் வெளிச்சந்தை செயல்பாடுகளின் கி கடன் பத் ரங்களை வாங்குவதற்கான பொது ஏலம் அக்டோபர் முதலாவது இரண்டாவது மற்றும் நான்காவது வாரத் ல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

ஸ்வச்பாரத் இயக்கத் ன் கி புதுச்சேரி யூ யன் பிரதேசத்தை றந்தவெளிக் க ப்பிடங்களே இல்லாத மா லமாக அறிவிப்பதற்கான விழா கம்பன் கலை அரங்கில் நாளை நடைபெற உள்ளது தலைமை விருந் னராக துணை லை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி பங்கேற்கும் இ விழாவில் முதலமைச்சர் ரு

நாராயணசாமி புதுச்சேரி யூ யன் பிரதேசத்தை றந்தவெளிக் க ப்பிடங்களே இல்லாத மா லமாக அறிவிக்கிறார் வேளாண் அமைச்சர் ருகமலக்கண்ணன் தலைமை ல் நடைபெற உள்ள இ விழாவில் உள்ளாட்சித் துறை அமைச்சர் ருநமச்சிவாயம் மா லங்களவை உறுப்பினர் ரு கோகுலகிரு ணன் மக்களவை உறுப்பினர் ரு

ராதாகிரு ணன் சட்டமன்ற உறுப்பினர் ரு

இன்று பிறந்தநாள் காணும் குடியரசுத் தலைவர் ருராம்நாத் கோவிந் ற்கு புதுவை துணை லை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி வா த்து தெரிவித்துள்ளார் ரு ராம்நாத் கோவிந்த் நீண்டகாலம் நலமாக வா ந்து அவரது வளமான விவேகத் ஏல் நாடு நலம்பெற எல்லாம்வல்ல இறைவன் அருளவேண்டும் என புதுவை மக்கள் சார்பிலும் சொந்த முறை லும் தாம் வேண்டுவதாக டாக்டர் கிரண்பேடி தமது வா த்து செ ல் கூறியுள்ளார்

பிரெஞ்ச் இந் ய விடுதலைக்கால மக்கள் இயக்கத் னர் அதன் தலைவர் ரு

சிவராஜ் தலைமை ல் சிவாஜி கணேசன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத் னர் சிவாஜி ரசிகர் மன்றங்கள் சார்பிலும் அன்னாரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது

நாராயணசாமி கலந்துகொண்டு காவல்துறை னரின் அணிவகுப்பு மரியாதைகளை ஏற்றுக்கொண்டார் புதுவை போலீசார் பெண்களின் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளிப்பதாகவும் பெண்கள் சுதந் ரமாக நடமாடும் லை புதுவை ல் உள்ளதாகவும் விழாவில் பேசுகை ல் முதலமைச்சர் கூறிஞர்

பதவி உயர்வு சம்பளத் ருத்தம் உட்பட காவல்துறை னரின் எல்லா கோரிக்கைகளும் விரைவில் றைவேற்றப்படும் என முதலமைச்சர் கூறினுர் அதே சமயம் காவல்துறை ல் கருப்பு ஆடுகள் சகித்துக்கொள்ளப்பட மாட்டார்கள் என்றும் அவர் தெளிவு படுத் ஞர் மூத்த காவல்துறை அ காரிகள் விழாவில் பங்கேற்றனர்

பிரச்சனை குறித்து தேசிய ம த உரிமைகள் ஆணையத் ற்கு விரிவான புகார் அனுப்பப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

வெங்கட்டா நகரில் வாகன சோதனை ல் ஈடுபட்டிருந்த போலீசார் கார் ஒன்றில் மதுபானம் கடத்தப்படுவதைக் கண்டுபிடித்து இ வாறு நடவடிக்கை எடுத்தனர் மது புட்டிகளும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட காரும் பறிமுதல் செ யப்பட்டு கலால்துறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டன கட்சிக்கொடி கட்டிய காரில் இவர்கள் ஏற்கனவே பலமுறை மதுபானம் கடத் ருப்பதாகவும் விசாரணை ல் தெரியவந்தது தேர்தல் தூ மையை பா க்கக்கூடிய எந்த ஒரு செயல்பாடுகளும் பிரச்சார காலத் ல் கூகுள் ட்விட்டர் மற்றும் பேஸ்புக்கில் அனும க்கப்பட மாட்டாது என்று இந் றுவனங்கள் தேர்தல் ஆணையத் டம் உறு யளித்துள்ளன கூகுள் ட்விட்டர் மற்றும் பேஸ்புக் இணைய தளங்களில் அரசியல் கட்சிகள் வெளி டும் விளம்பரங்களை த யாக அடையாளப்படுத் தேர்தல் செலவுக் கணக்குகளில் சேர்ப்பதற்கு உதவி செ யவும் இந் றுவனங்கள் உறு அளிருப்பதாக தலைமைத் தேர்தல் ஆணையர் ருஓயி ராவத் தெரிவித்துள்ளார் போலிச் செ கள் மற்றும் குறிப்பிட்ட வாக்காளர்களை இலக்காகக் கொண்ட தகவல்களால் ஏற்படும் வேண்டாத விளைவுகளை எப்படித் தடுக்கலாம் என்பது குறித்து கூகுள் ட்விட்டர் மற்றும் பேஸ்புக் றுவனங்களின் பிராந் ய மற்றும் உள்ளூர் தலைவர்களுடன் துணைத்தலைமை தேர்தல் ஆணையர் ரு உமே சின்ஹா தலைமை லான தேர்தல் ஆணையக்குழு ஆலோசனை நடத் ருப்பதாகவும் ரு

ராவத் தெரிவித்துள்ளார்

ம த உரிமைகளை பேணிக் காக்கும் தலையாய பொறுப்பு அரசுக்கு இருப்பதாக குடியரசுத் துணைத்தலைவர் ரு

புதுச்சேரி யூ யன் பிரதேசத்தை றந்தவெளிக் க ப்பிடங்களே இல்லாத மா லமாக அறிவிக்கும் விழா கம்பன் கலை அரங்கில் நாளை நடைபெற உள்ள து